செயல்பட்டதாகவும் நமது விஞ்ஞானிகள் குறுகிய காலத்தில் தடுப்பு மருந்தை கொண்டு வந்து வரலாறு படைத்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் கூறியுள்ளார்

புதிய தொழில்நட்பம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்

தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது

இடர்பாட்டுக் காலத்தில் நமது விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் தங்கள் பங்களிப்பை குறைவின்றி நிறைவாக செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உணவு அளிக்கும் விவசாய சகோதர சகோதரிகளின் நலன்களை பாதுகாக்க அரசு தன்னை முழுமையாக அர்பணித்துக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டுள்ள ஊடரங்கு காரணமாக நமது குழந்தைகள் இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்து மீண்டும் தங்களது படிப்பில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கு கல்வி அமைப்புகளும் ஆசிரியர்களும் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

பாதிப்படைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க படிப்படியாக அறிவிக்கப்பட்ட தளர்வுகள் பொருளாதார வளர்ச்சியை மீண்டும் எழுச்சி பெற செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் தேச நவன் ஒன்றையே நெஞ்சில் நிறுத்தி போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு இந்நாளில் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் பல ஆண்டுகளாக எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பல்வேறு சவால்களுக்கு நமது வீரம் நிறைந்த ராணுவத்தினர் முற்றுப் புள்ளி வைத்துள்ளதை அவர் சுட்டிக் காட்டினார் உலக அரங்கில் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் ஆளுமை விரிவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐ நா பாதுகாப்பு சபையில் உலக நாடுகளின் ஆதரவோடு இந்தியாவுக்கு தற்காலிக உறுப்பினர் அந்தஸ்த்து கிடைத்திருப்பது இதற்கு சான்றாகும் என்றும் அவர் கூறினார் உலக அரங்கில் பொறுப்புணர்வு மற்றும் நம்பகத்தன்மையுடன் ஜனநாயகத்தை கட்டிக் காக்கும் நாடு இந்தியா என்ற பெயரை தொடர்ந்து நாம் பெற்று வருகிறோம் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நமது அரசியல் சுட்டத்தின் மாண்புகளை என்றும் நினைவில் வைத்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து குறிப்பிட்ட திரு ராம்நாத் கோவிந்த் தேசப்பிதா காந்தியடிகளின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் நமது வாழ்க்கை பாதையாக்கி வாழ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் சமத்துவத்தை நிலைநாட்டுவதிலும் ஏழை எளிய மக்களின் துயர் துடைப்பதிலும் பெண்கள் மற்றும் சமூகத்தில் நலிவடைந்த மக்களையும் மேம்படுத்திக் கொண்டுவர நமது ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது உளமார்ந்த குடியரசுத் தின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளவதாக கூறிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உலகின் பல்வேறு பகுதிகளில் நமது நாட்டின் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் இந்திய மக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு காவல் துறை தீயணைப்பு மற்றும் ஊர்க்காவல் படையினருக்கான குடியரசுத் தலைவரின் விருது பெறுவோர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை தமிழகத்தில் மாநகர காவல் துறை ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் திரு மணிகண்ட பிரபு ஆகிய மூன்று அதிகாரிகள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்

வாக்காளர்களுக்கு அதிகாரமளித்தல் வாக்காளர்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்கிற கருப்பொருளை முன்வைத்து இந்த ஆண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறந்த முறையில் தேர்தல்களை நடத்திய அதிகாரிகளுக்கு விருது வழங்கினார் தேர்தல் ஆணையத்தின் ஹலோ வோட்டர்ஸ் என்கிற இணைய வானொலி சேவையையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் தேர்தல்களை சுமூகமாக நடத்துவதிலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் புதிய வாக்காளர்கள் குறிப்பாக இளைஞர்களை பெருமளவில் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் முதல்முறையாக தேர்தல் ஆணையத்தின் மின்னணு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை மத்திய சுட்டம் மற்றும் தகவல் தொழில் நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்து புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டை ஒரு புதிய தொடக்கம் என்று தெரிவித்தார்

சரியான நோக்கத்தோடு சரியான திசையில் பயணிக்கும்போது சிறிய ஆரம்பம் கூட பெரும் வெற்றியை தரும் என்பதற்கு இந்த விருது ஒரு அடையாளம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் சிறார்களுக்கு பல்வேறு சாதனைகள் வெற்றிகள் புரிய இந்த விருது உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என்று அவர் கூறினார் கல்வி கலை மற்றும் கலாச்சாரம் விளையாட்டு சமூக சேவை புதிய கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த பிரசித்தி சிங் என்ற குழந்தை சமூகசேவைப் பிரிவில் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த விருதுகள் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான சிறார்களுக்கு ஊக்கமும் சாதனைகள் புரிய உத்வேகமும் அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இதுதொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தமிழகம் தனது மொத்த உற்பத்தியில் புள்ளி ஐந்து சதவீதம் அளவிற்கு கடன் திரட்டவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது